கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஜப்பானின் நொசோமி ஒக்குஹராவை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 மேலும் பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய வானொலியின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்ப உள்ளது பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும் பன்முகத் தன்மையும் மாறுபட்ட நிறங்களும்தான் இந்தியாவின் வலிமை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது மூன்று நாடுகள் பயணத்தின் நிறைவாக பஹ்ரைன் சென்றுள்ள பிரதமர் நேற்று அங்குள்ள இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றினார் இந்தியாவின் பன்முகத் தன்மை உலகின் கவனத்தை ஈர்த்து ஆச்சரியப்பட வைத்துள்ளதாகக் கூறிய அவர் இந்திய மக்கள்தான் தமது அரசை இயக்குவதாகவும் குறிப்பிட்டார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பு காரணமாக தமது அரசு நாட்டை முன்னேற்றப் பாதைக்கு அனழத்துச் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் இலக்குகள் அரசின் கூறிய தமது திரு நரேந்திர மோடி வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரத்தை ஐந்து டிரில்லியன் டாலர் கொண்டதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் முன்னதாக பஹ்ரைன் பட்டத்து இளவரசரும் அந்நாட்டு பிரதமருமான கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபாவை சந்தித்து இருதரப்பு உறவு மற்றும் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்

இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜாய் தரும் தகவல்

இந்த மாநாட்டின் முக்கிய விவாதங்கள் பாலின சமத்தவம் கல்விக்கு வாய்ப்பு தரமான சுகாதார சேவை சுற்றுக்குழலில் சமத்துவமின்மை

புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது புதுதில்லி கைலாஷ் காலனி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அருண்ஜேட்லியின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன்சிங் பிர்லா திரு ஒம் திரு திரு ராஜ்நாத்சிங் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் நேற்று நேரில் அஞ்சலி செலுத்தினர் இன்று காலை தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அருண்ஜேட்லியின் உடல் பின்னர் பிற்பகல் தில்லி நிகாம்போத் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாற்றுவது சாத்தியமானதே என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பான ஜிஎஸ்டியில் மேலும் தெளிவு தேவைப்படுவதாகக் குறிப்பிட்ட அவர் பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடுகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார் பெரும் நிறுவனங்களில் நடைபெறும் முறைகேடுகள் கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் திரு பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார் இஸ்ரோ தொழில்நுட்ப உதவியுடன் மணல் கடத்தல் மற்றும் மனிதர்கள் விலங்குகள் இடையிலான மோதலைத் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் சலிம் அலி பறவைகள் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் வனப்பகுதிகளை ஒட்டியிருக்கும் பகுதியில் கனிம வளங்கள் சுரண்டப்படுவது பெரும் பிரச்னையாக உள்ள நிலையில் செயற்கைக்கோள் வரைபடம் மூலம் மணல் மற்றும் கனிமவளக் கடத்தலைத் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார்

மன்னார்குடி அருகே உள்ள பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வரும் குடிமராமத்துப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார்

கோவை அருகே அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குளங்கள் தூர்வாரப்பட்ட காரணத்தால் தற்போதைய மனழ காரணமாக தண்ணீர் நிரம்பியுள்ளது என்றார் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும் நோக்கில் நீர் நிலைகளில் குடிமராமத்துப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்தநிலை கிணறுகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் கடந்த மூன்றாண்டுகளாக போதிய மனழ இல்லாததால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டது என்றார் இதனை சரி செய்யும் நோக்கில் நீர் மேலாண்மைத் திட்டத்தின் கீழ் மாவட்டம் முழுவதும் திறந்தவெளி கிணறுகள் அமைக்கப்படுவதுடன் ஏரிகளும் தூர்வாரப்படுவதாகக் கூறினார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு செல்வதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அருகே உள்ள நெமிலிச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு கிராமசபைக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் ஒருவர் வெளிநாடு செல்வது இதுவே முதல்முறை என்றார்

ஜம்மு கஷ்மீர் செல்ல முயன்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர் பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பெரும்பாலான இந்திய வங்கிகள் போதிய பணப்புழக்க வசதியுடன் உள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு ரஜ்னிஷ் குமார் கூறியுள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பேஸல் நகரில் இன்று நடைபெற உள்ள உலக சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹராவை எதிர்கொள்கிறார் ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட் நகரில் நடைபெற்ற உலக வில்வித்தை இளையோர் சாம்பியன் பட்டப் போட்டியின் இளையோர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சுக்பீர்சிங் ரஜினி மர்கூ இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது